முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய நீர்வளத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளார்

இருக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

மத்திய அரசுக்கு உத்தரவிட உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது தேர்தல் ஆணையர் திரு அசோக் லாவாசா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்

தமிழகத்தின் ஜீவாதாரமாக கருதப்படும் காவிரியை ஆதாரமாக கொண்டு பாசன மற்றும் குடிநீர் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை தேசிய திட்டமாக செயல்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இன்று அவர் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் துடன் காணொளிக் காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார்

மேலும் கோதாவரி காவிரி நதிகள் இணைப்புத் திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணியை விரைந்து முடித்து திட்டப் பணிகளை விரைவில் செயல்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார்

இதேபோன்று காவிரி குண்டாறு இணைப்பு தொடர்பான விரிவான திட்ட அறிக்கையை உடனடியாக தமிழகத்திற்கு அனுப்பிவைக்கும்படி தேசிய நீர் மேம்பாட்டு முகமையை அறிவுறுத்தமாறும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சரிடம் தெரிவித்தார் அடல் பூஜல் யோஜனா திட்டத்தில் தமிழகத்தையும் சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார் மத்திய அரசு கொண்டுவரவுள்ள அணைகள் பாதுகாப்பு மசோதாவில் ஒரு அணை எந்த மாநிலத்திற்கு சொந்தமாளதோ அந்த மாநிலத்திற்கே அந்த அணையை நிர்வகிக்கும் மற்றும் பராமரிக்கும் உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று தமிழகம் தெரிவித்துள்ள திருத்தங்களை சேர்த பிறகே அதனை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார் மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதி கோரும் கர்நாடக அரசின் கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் எனவும் முதல்மக்சர் தமது ஆலோசனையின்போது மத்திய அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத்திடம் வலியுறுத்தினார் இதேபோன்று பெண்ணை ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு தடுப்பணை கட்டும் விவகாரத்திலும் தீர்ப்பாயம் ஒன்றை அமைக்க வேண்டும் என தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் துத்துக்குடி ஸ்டெர்வைட் ஆலையை மீண்டும் திறக்க உத்தரவிடக்கோரி வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயா்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் சிவஞானம் பவானி கப்பராயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஸ்டெர்வைட் ஆலையை மூடி தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவு செல்லும் என்று தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும்வரை தீர்ப்பை நிறுத்தி வைப்பதுடன் ஆலைக்கு மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்பை மீண்டும் வழங்க வேண்டும் என்ற ஆலை நிர்வாகத்தின் முறையீட்டையும் நீதிபதிகள் ஏற்க மறுத்துவிட்டனர் ஸ்டெர்லைட் ஆலை குறித்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்பதாக துணை முதலமைச்சரும் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளருமான திரு

பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வரவேற்றுள்ள மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் ஸ்டெர்லைட் ஆலைக்கு சீலவைத்து மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கை சியானதுதான் என்பது இந்த தீர்ப்பின் மூவம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றாலும் தமிழகஅரசு உறுதியான வாதங்களை எடுத்துரைத்து ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு அனுமதிக்காது என்றும் திரு ஜெயக்குமார் கருத்து தெரிவித்துள்ளார் மனிதகுலத்தை காக்கும் மகத்தான தீர்ப்பு இது என்று திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் கூறியுள்ளார் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழக அமைச்சரவை கூடி ஸ்டெர்வைட் ஆலையை மூட சுட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் திரு முகஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் ஸ்டெர்லைட் வழக்கின் தீர்ப்பு மக்கள் சக்திக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார் இதேபோன்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச

முத்தரசன் உள்ளிட்டோரும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றுள்ளனர் அதேவேளையில் உயர்நீதிமன்றத் தீர்ப்பு அதிர்க்சி அளிப்பதாக ஸ்டெர்வைட் ஆவையின் தலைமைச் செயல் அதிகாரி திரு பங்குஜ்குமார் தெரிவித்துள்ளார் தீர்ப்பின் நகல் கிடைத்த பிறகு சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து அடுத்தகட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் நெல்லை மாவட்டம் பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது

பருவமழை காலத்தில் பூச்சிகள் மூலம் பரவும் நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் பருவமழை மற்றும் பூச்சிகள் மூலம் நோய்ப் பரவக்கூடும் என்பதால் அரசு நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதுடன் பாதிக்கப்படுவோருக்கு உரிய சிகிச்சை அளிக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் கல்வி கற்றல் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியா மீண்டும் உலக அரங்கில் முன்னிலை பெற வேண்டும் என குடியரக துணைத் தலைவர் திரு

வெங்கைய நாயுடு வலியுறத்தியுள்ளார் புதுமை கண்டுபிடிப்புகளில் சாதனை படைத்த நிறுவளங்களுக்கான அடல் தரிவரிசை பட்டியலை இன்று வெளியிட்டுப் பேசிய அவர் பண்டைக்காலத்தில் கல்வித்துறையில் விஷ்வ குருவாக கருதப்பட்ட இந்தியா தனது அறிவுசார் தலைமையை மீண்டும் பெற வேண்டும் என்றார் மனிதகுல வளர்ச்சியின் முக்கிய அடையாளமாக கண்டுபிடிப்புகள் திகழ்கின்றன என்று குறிப்பிட்ட அவர் பூஜ்யம் மற்றும் தசம முறையை கண்டுபிடித்த காலத்திலிருந்து

இந்தியாவில் சிந்தனைத் திறன் கொண்ட ஏராளமான இளைஞர்கள் உள்ளதாகவும் இவர்கள் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பார்கள் என்றும் திரு வெங்கைய நாயுடு தெரிவித்தார் இதபோன்ற கண்டுபிடிப்புகளில் ஈடுபடும் இளைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்குத் தேவையான வசதிகளை அளிப்பதுடன் அவர்களது கண்டுபிடிப்புகளுக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டியது அவசியம் என்றும் குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டார்

இத்தொடர்பாக தன்னர்வத் தொண்டு நிறுவளம் தாக்கல் செய்த பொதுநல மனுவை விசாரித்த நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிவான அமர்வு தேசியப் பேரிடர் மீட்பு நிதியத்திற்கு தாமாக முன்வந்து நன்கொடை வழங்கலாம் என்றும் இதற்கு சுட்டரீதியாக எவ்வித தடையும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்கீழ்

பிளம் கேர்ஸ் நிதியம் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு வாய்மை வெல்லும் என்பதை நிரூபித்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் இதன்மூலம் எதிர்க்கட்சிகளின் தவறான பிரக்சாரம் முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்

இந்த தீர்ப்பு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தியின் நிலைப்பாட்டிற்கு கிடைத்த தோல்வி என பிஜேபி தலைவர் திரு

நட்டா கூறியுள்ளார் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் தீய நோக்கங்கள் மற்றும் பொய்ப் பிரச்சாரத்தை முறியடித்து உண்மை நிலைநாட்டப்பட்டிருப்பதாகவும் திரு நட்டா தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையர் திரு

லாவாசா பிலிப்பைன்ஸ் நாட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பதை அடுத்து அவர் தேர்தல் ஆணையர் பதவியை ராஜினாமா செய்திருப்பதாகவும் அடுத்த மாதம் அவர் தமது புதிய பொறுப்பை ஏற்றுக் கொள்ளக்கூடும் எனவும் தெரிகிறது

ஹர்தீப்சிங் பூரி தெரிவித்துள்ளார்

ஹர்தீப்சிங் பூரி தெரிவித்தார் விமான நிலையங்களை தனியார்மயமாக்குவது தொடர்பான அடுத்தகட்ட நடவடிக்கைகள் நாளை நடைபெறவுள்ள மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளதாகவும் அவர் கூறினார் புலம் பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு குறைந்த செலவில் வீடுகள் கட்டிக் கொடுக்கும் திட்டத்தில் அரசுடன் இணைந்து செயல்பட முன்வருமாறு எஃகு தொழில்துறையினரை மத்திய எஃகு மற்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டுள்ளார் புத்தில்லியில் இன்று

எனினும் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் எஃகு தொழில்துறையினர் இத்திட்டத்தில் அரசுடன் இணைந்து செயல்பட்டால் குறைந்த செலவில் இதைவிட அதிக எண்ணிக்கையிலாள வீடுகளை கட்டிக் கொடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் கண்ணியமான மற்றும் சுயமரியாதையுடன் கூடிய வாழ்க்கை முறையை அளிப்பது போன்ற அரசின் சமூக நல திட்டங்களில் தொழில்துறையினர் இணைந்து செயல்பட வேண்டும் எனவும் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டார்

துத்துக்குடி மாவட்டம் முறப்பளாடு அருகே குற்றவாளியைப் பிடிக்கச் சென்ற காவல்துறையினர் மீது வெடிகுண்டு வீசப்பட்டதில் காவலர் ஒருவர் உயிரிழந்தார் ப்ரீவைகுண்டம் இரட்டைக் கொலை வழக்கில் தொடர்புடையதாக கருதப்படும் குற்றவாளி ஒருவர் வல்லநாடு மணக்கரை வனப்பகுதியை ஒட்டிய முறப்பளாடு அருகே பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின்பேரில் காவல்துறையினர் அப்பகுதிக்குச் சென்று தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது குற்றவாளி துரைமுத்து வெடிகுண்டு வீசியதில் சுப்பிரமணியம் என்ற காவலர் உயிரிழந்தார் மற்றொரு காவலர் காயமடைந்தார் வெடிகுண்டு வீசிய குற்றவாளி துரைமுத்துவும் இச்சம்பவத்தின்போது உயிரிழந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இச்சம்பவம் தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தைப் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர்

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் மேலும் உயிரிழந்த காவலர் குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதி அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்

அவரது செயலை பாராட்டி மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு வினய் விருது மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்துள்ளதாக எமது செய்தியாளர் திரு

கரூர் மாவட்டம் மாயனூரில் உள்ள புதிய கட்டளைமேட்டுக் கால்வாயிலிருந்து பாசனத்திற்காக மாவட்ட ஆட்சியர் திரு அன்பழகன் இன்று தண்ணீரை திறந்துவிட்டார்

பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தால் செயல்படுத்தப்படும் கூட்டுக் குடிநீர் திட்டம் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தா தலைமையில் இன்று நடைபெற்றது நட்சத்திர கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா தமிழகத்தைச் சேர்ந்த பாராலிம்பிக் வீரர் மாரியப்பன் தங்கவேலு உள்ளிட்ட நான்கு விளையாட்டு வீரர்களின் பெயர் இந்த ஆண்டின் ராஜீவ்காந்தி கேல்ரத்னா விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குவோருக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் கேல் ரத்னா உள்ளிட்ட விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது

தமிழக வீரரான மாரியப்பன் தங்கவேலு